முக்கியத்துவம்அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பணிகளை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேற்று தொடங்கி வைத்தார்

பாதிக்கப்பட்டுள்ளது

டெஸ்ட் போட்டியின் இன்றைய ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிவங்களில் நெடுஞ்சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்தை மேம்படுத்த முக்கியத்துவம்அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் பாரிபாடாவில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இத்திட்டங்கள் வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்று கூறினார் சமூகநீதி மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஏராளமான நலத் திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் சாமானிய மக்களின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்தவும் வாழும் சூழலை எளிமையாக்கவும் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு தமது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார் முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் ஆறு பாஸ்போர்ட் மையங்களையும் தொடங்கி வைத்தார்

பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் கிராமப்புற மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் பணிகள் முந்தைய அரசுகளை காட்டிலும் ஐந்து மடங்கு விரைவாக நடைபெற்று வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

ஆந்திராவின் திருப்பதி கர்னூல் கடப்பா நரசராபேட் அனந்தாபூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி தொண்டர்களிடையே நமோ செயலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார் இந்த நிகழ்ச்சியை முகநூல் மற்றும் பிஜேபியின் இணையதள பக்கத்தில் நேரடியாக காணலாம்

நிதின் கட்கரி நேற்று தொடங்கி வைத்தார்

செலவீனங்களை குறைத்து புதிய தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி உரிய நேரத்தில் தரமான சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

நாட்டில் கல்வித் தரத்தை மேம்படுத்த ஏதுவாக மாநிலங்களின் செயல்பாடுகளுக்கு புள்ளிகள் வழங்கும் முறை அமவ்படுத்தப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களின் கல்வித்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் நாட்டின் ஏராளமான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதால் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பத் தொடங்கியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆரம்பகால வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படத்தை அமைச்சர் பார்த்தார் பின்னர் பேசிய அவர் பிழைப்பு தேடி வெளிநாடுகளுக்குச் சென்றவர்கள் தற்போது நமது நாட்டில் ஏராளமான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் மீண்டும் சொந்த நாட்டிற்கு திரும்புவதாக கூறினார் நாட்டில் வளர்ச்சி அதிகரித்து வருவதே இத்தகைய சூழ்நிலைக்குக் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலுக்கான மாநிலப் பொறுப்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது மத்திய அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு பியூஷ் கோயல் திரு

ரவி ஆகியோர் தமிழகம் புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கான பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் உத்தரபிரதேசத்திற்கு திரு

நட்டா புதுதில்விக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு ஜெய்பான்சிங் பாபியா ஆகியோர் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கர்நாடகாவிற்கு திரு முரளிதர ராவ் மற்றும் திருமதி கிரண் மகேஸ்வரி ஹரியானாவிற்கு திரு கல்ராஜ் மிஸ்ரா பிஸ்வாஸ் சாரங் தீரிபுரா மற்றும் ஜம்மு கஷ்மீருக்கு திரு அபினேஷ்ராய் கண்ணா ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் வடமாநிலங்களில் மழை மற்றும் பளிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரின் ஸ்ரீநகரில் நேற்று ஐந்து அங்குலம் அளவுக்கு சாலைகளில் பனிக்கட்டி உறைந்து காணப்பட்டது இதன் காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கஷ்மீர் மலைப் பகுதிகளில் பெரும்பாவாள இடங்களில் இன்றும் பளிப்பொழிவு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஹிமாச்சல பிரதேசத்தில் குல்லு சாம்பா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று மழழ மற்றும் பனிப்பொழிவு காணப்படுகிறது இதன் காரணமாக அம்மாநிலத்தில் மலைப் பகுதிகளில் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உத்தராகண்டின் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத்திலும் நேற்று முதல் பளிப்பொழிவு அதிகரித்துள்ளது மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நல்லொழுக்கத்துடன் செயல்பட்டு உயர்ந்த சிந்தனைகளுடன் வாழ வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் விஜயவாடாவில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் வாழ்வியல் கல்வியை மாணவர்களுக்கு கற்றுத்தரும் வகையில் இந்திய கல்வித் துறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கல்வி நிலையங்களில் சுற்றுச்சூழல் கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் இதன்மூலம் இளைஞர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒருமைப்பாடு மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதில் ஹிந்தி மொழி முக்கியப் நாட்டின் பங்காற்றியுள்ளதாக வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார்

மக்களை ஒருங்கிணைப்பதில் மொழி முக்கியப் பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் உள்ள ஹிந்தி பிரச்சார சபாவில் நூற்றாண்டு கொண்டாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன

ரவிசங்கர் பிரசாத் ஜலந்தரில் நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில்நுட்பம் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் தாக்கம் அதிகரித்துள்ள காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருவதாக கூறினார் ஆராய்ச்சிகளில் அறிவியலாளர்கள் அதிகம் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்திய அவர் நாட்டில் இணைய குற்றங்களை தடுக்க டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பெரிதும் உதவும் என்று கூறினார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் அறிவியல் ஆதிக்கம் உள்ள தற்போதைய காலகட்டத்தில் பெண்கள் அதிக சவால்களை சந்தித்து வருவதாக கூறினார்

கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும்வகையில் பிராந்திய மொழிகளில் அறிவியல் கட்டுரைகளை வெளியிட வேண்டும் என இந்திய அறிவியல் காங்கிரஸ் கூட்டமைப்பை அவர் கேட்டுக் கொண்டார் இலங்கையில் முன்னாள் அதிபர் திரு மஹிந்தா ராஜபச்சேவை எதிர்க்கட்சித் தலைவராக அங்கீகரித்து அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு

ஜெயசூரியா உத்தரவிட்டுள்ளார் அண்மையில் திரு ராஜபக்சே இலங்கை பொதுஜனக் கட்சியில் இணைந்தார் இதன் காரணமாக அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது இந்த விவகராரத்தை நீதித்துறை வாயிலாக தீர்த்துக் கொள்ளும்படி அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயாள நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டம் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது

மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர்

கலைவாணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஹரியானா வீராங்களை சஞ்சுவை அவர் வீழ்த்தினார் புனே யில் நடைபெற்ற மஹாராஷ்ட்ர ஒப்பன் ஆடவர் இரட்டையர் பிரிவு பட்டத்தை இந்தியாவின் ரோஹன் போபண்ணா டிவேஜ் சரண் இணை கைப்பற்றியுள்ளது

இந்தப் போட்டியில் வடகிழக்கு அணியைச் சேர்ந்த சாய்னா நேவால் வெற்றிபெற்ற போதிலும் மற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணிக்கு பக்கபலமாக கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய் ப்ரளீத் ஆகியோர் சிறப்பாள ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் முன்னதாக சென்னை அணியை வெற்றி கொண்ட மும்பை அணி இப்போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது